எடப்பாடி கே

தமிழகத்தில் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதிமுதல் ஒரேநாடு ஒரே ரேசன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக

எடப்பாடி கே பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

பழனிசாமி கோவிட் தொற்று நிலைமை குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து நாளை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் வரும் வெள்ளிக்கிழமையுடன் ஊரடங்கு முடிவடைய உள்ள நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஊரடங்கை தளர்த்துவது உள்ளிட்ட அடுத்தக் கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் இக்கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்க உள்ளா்

எடப்பாடி கே

ம்ம்ம்ம் ம முதலமைச்சர் தொடர்ச்சி தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வாழும் ஈழுவா வகுப்பினருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சாதிச்சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணையையும் தீயா வகுப்பினரை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டதற்கான ஆணையையும் இச்சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் வழங்கினார்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர் சென்னையில் காய்ச்சல் முகாம்கள் மூலம்

செங்கோட்டையன் தமிழகத்தில் பள்ளிகளை எப்போது திறப்பது என்பது குறித்து மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார்

இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு தீரஜ் குமார் ஆணையர் சிஜி தாமஸ் இயக்குநர் திரு கண்ணப்பன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்துகொண்டனர்

ஸ்டாலின் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளை மறுநாள் மாலை காணொலி மூலம் நடைபெற இருப்பதாக கட்சித்தலைவர் திரு

க

நாட்டில் உள்ள சிறிய பூனை ரக புலிகள் பற்றிய விழிப்புணர்வு பதாகை ஒன்றையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியில் வெளியிட்டார்

தமிழகத்தில் பருவ காலம் தொடங்குவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்களில் குப்பைகள் தேங்காத வண்ணம் சுத்தப்படுத்த மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார்

புவியரசன் ் தெரிவித்துள்ளார்